தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

கோவின் இணைய தளத்தில் இதற்கான முன்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருகிறது

தடுப்பு மருந்து மையங்களில் கூட்டம் சேராமல் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபாளி இதனை தொடங்கி வைத்தார்

ஒடிசாவில் பரிசோதனை அடிப்படையில் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கியது திங்கட்கிழமையிலிருந்து இப்பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

லக்னோவில் மருத்துவமனை ஒன்றில் தடுப்பு மருந்து செலுத்தும் பணியை ஆய்வு செய்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

போதிய அளவு தடுப்பு மருந்துகள் கிடைக்கப் பெற்றவுடன் இப்பணி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்து இன்று புதுில்லி வந்து சேருகிறது

விபத்துக்கான காரணத்தை அறிவதற்காக உயர்நிலைக் குழு ஒன்றை அம்மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்த தீவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நான்கு வட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அறிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோதி உட்பட தலைவர்கள் பலர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் ரயில்வே மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் ரயில்வே சாராத நோயாளிகளுக்கான பரிசோதனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தரமான சுகாதார சேவை அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது

இந்த நிதி மாநில அரசுகளுக்கு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

இந்த நோய் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வெற்றி கொண்டாட்டங்களுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இந்த தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கைகளை அஞ்சல் செய்யும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தோற்றுவிக்கப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோதி இவ்விரு மாநிலங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் இந்த இரண்டு மாநிலங்களும் ஆற்றிய பணி முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியா அமெரிக்கா கூட்டாக ஏற்பாடு செய்திருந்த தொலைநோக்கு திட்டம் தொடர்பான உச்சிமாநாட்டில் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று அவர் உரையாற்றினார்

ஆப்காளிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதுகாப்புப் படை வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

தமிழகத்திற்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் சேலம் தர்மபுரி ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது

அகமதாபாதில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களுரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது